இது தொடர்பாக அகில இந்திய வானொலி மற்றும் தூர்தர்ஷன் வாயிலாக நேற்று உரையாற்றிய அவர் தேசம் வரலாற்றுச் சிறப்புமிக்க முடிவை எடுத்திருப்பதாக குறிப்பிட்டார் சர்தார் வல்லபாய் பட்டேல் பாபா சாகேப் அம்பேத்கர் ஷியாமா பிரசாத் முக்கர்ஜி அட்டல் பிகாரி வாஜ்பாய் போன்ற தலைவர்கள் மற்றும் கோடிக்கணக்கான மக்களின் கனவு நனவாகியுள்ளது என்று தெரிவித்தார்

இந்த சுட்டப்பிரிவின் தீமைகள் குறித்து யாருமே இதுவரை விவாதிக்கவில்லை என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் இந்த பிரிவு தீவிரவாதம் பிரிவினைவாதம் ஊழல் ஆகியவற்றுக்கு மட்டுமே வாய்ப்பு அளித்தது எனவும் இந்தியாவுக்கு எதிராள பாகிஸ்தானின் செயல் திட்டங்களுக்கு இது உதவியாக இருந்தது என்றும் அவர் கூறினார் தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியத்தை நிர்ணயிக்கும் சட்டம் மற்ற மாநிலங்களில் அமலில் உள்ளபோது ஜம்மு காஷ்மீரில் அது பெயரளவுக்கு மட்டுமே இருந்து வந்ததாக அவர் தெரிவித்தார் எஸ்சி எஸ்டி பிரிவு மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகளை தடுக்க மற்ற மாநிவங்களில் வலுவான சட்டங்கள் உள்ளன என்றும் ஜம்மு காஷ்மீரில் இதுவரை அதுபோன்ற சட்டம் நடைமுறையில் இல்லை என்றும் அவர் கூறினார் லடாக் பகுதிகளில் உள்ள மத்திய மாநில ஜம்மு காஷ்மீர் காலிப்பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் எனவும் இதனால் ஏராளமான உள்ளூர் இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெறுவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகளை வழங்க மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனங்கள் தனியார் நிறுவனங்கள் உள்ளிட்டவை இந்த பகுதிகளில் புதிதாக தொடங்கப்படும் என்று அவர் கூறினார்

ஜம்மு நிர்வாகத்தில் வெளிப்படைத் தன்மையை ஏற்படுத்த அரசு முயற்சி மேற்கொண்டுள்ளதாக குறிப்பிட்ட அவர் புதிய நடைமுறைகள் மூலம் தீவிரவாதமும் பிரிவினை வாதமும் ஒழிக்கப்படும் என்றார் ஜம்மு காஷ்மீர் இனி வளர்ச்சயில் புதிய உச்சத்தை எட்டும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார் ஏற்கனவே உள்ளாட்சித் தேர்தல் வெளிப்படைத் தன்மையுடன் நடத்தப்பட்டதுபோல சுட்டப்பேரவைத் தேர்தலும் நடத்தப்படும் என்று பிரதமர் உறுதியளித்தார் பல ஆண்டுகளாக மாநிலத்தில் நிலவி வந்த வாரிசு அரசியல் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாவும் வளர்ச்சிக்கான நடைமுறைகளை இளைஞர்கள் முன்னெடுத்துச் செல்வார்கள் என்றும் அவர் கூறினார் அரசின் ஜனநாயக முடிவை பலர் ஆதரிப்பதாகவும் சிலர் மாற்றுக் கருத்துக்களை தெரிவிப்பதாகவும் பிரதமர் சுட்டிக்காட்டினார் மாற்றுக் கருத்துக்களை அரசு மதிப்பதாகவும் ஆனால் தீவிரவாதத்திற்கு ஆதரவு அளிக்க முடியாது என்றும் பிரதமர் தெரிவித்தார் மாநிலத்தில் ஆளுநர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டதன் மூலம் மாநில நிர்வாகம் நேரடியாக மத்திய அரசின் கட்டுப்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டு அங்கு நல்ல நிர்வாகம் அமலுக்கு கொண்டுவரப்பட்டது என்று அவர் குறிப்பிட்டார் பக்ரித் பண்டிகை வாழ்த்துக்களை ஜம்மு காஷ்மீர் மக்களுக்கு தெரிவித்துக்கொண்ட பிரதமர் இந்த பண்டிகையை கொண்டாடுவதில் எந்த சிக்கலும் ஏற்படாமல் சிறப்பாக கொண்டாடுவது உறுதி செய்யப்படும் என்றார் காஷ்மீர் பள்ளதாக்கில் அமைதியை நிலைநாட்டிவரும் பாதுகாப்புப் படையினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டுகளை தெரிவித்தார் ஜம்மு காஷ்மீரில் அரசு ஊழியர்கள் உடனடியாக பணிக்கு திரும்ப வேண்டும் என்று மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது மண்டல மாவட்ட அளவிலான ஊழியர்கள் மற்றும் ஸ்ரீநகரில் தலைமைச்செயலகத்தில் பணியாற்றும் ணழியர்கள் அனைவரும் அரசின் உத்தரவை ஏற்று பணிக்கு திரும்ப வேண்டும் என்று மாநில தலைமைச் செயலாளர் திரு பி வி ஆர் சுப்ரமணியன் கேட்டுக்கொண்டுள்ளார் உலகத் தாய்பால் வாரத்தை முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் தாய்ப்பாலின் நன்மைகள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நாடு முழுவதும் நடத்தப்படும் என்று மத்திய சுகாதாரம் மற்றம் குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு ஹர்ஷ்வர்தன் கூறியுள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் ஊட்டுவது பெண்கள் மற்றும் தாய்மார்கள் மட்டுமே தொடர்புடைய விஷயம் அல்ல என்று கூறினார்

டாக்காவில் இது தொடர்பாக நேற்று நடைபெற்ற செயலாளர்கள் நிலையிலான உயர்நிலைக்குழக் கூட்டத்திற்குப்பின் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது இருநாடுகளுக்கும் இடையே எட்டு ஆண்டுகளுக்குப் பின்னர் இந்த கூட்டம் நடைபெற்றது இதில் ஃபெளி கும்தி தீஸ்தா உள்ளிட்ட எட்டு நதிகளின் நீரை பகிர்ந்து கொள்வது தொடர்பாக இடைக்கால ஒப்பந்தம் ஒன்றை ஏற்படுத்துவதற்கான செயல்திட்டத்தை வகுக்கவும் ஒப்புக்கொள்ளப்பட்டது இந்தியா பங்களாதேஷ் இடையே நீர் பங்கீடு குறித்த முக்கியமான நடவடிக்கையாக இது கருதப்படுகிறது மகாராஷ்டிரா கர்நாடகா கேரளா குஜராத் ஆகிய மாநிலங்களில் வெள்ள நிலைமை குறித்து மத்திய அமைச்சரவை செயலாளர் திரு பி கே சின்ஹா நேற்று புதுதில்லியில் ஆய்வு நடத்தினார் பேரிடர் மேலாண்மை குழுக் கூட்டத்தில் பங்கேற்ற திரு சின்ஹா மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் முத்தி ஆய்வு மேற்கொண்டார்

குஜராத் மகாராஷ்டிரா மாநிலங்களின் பல பகுதிகளிலும் கடலோர கர்நாடகத்திலும் அடுத்த இரண்டு நாட்களுக்கு கனமழை நீடிக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

பொது போக்குவரத்தை மேம்படுத்தவும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் இது உதவியாக அமையும் என்று அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது இந்திய விமானப்படையின் சுக்கோய் போர் விமானம் ஒன்று அஸ்ஸாமின் தேஸ்பூர் அருகே நேற்று மாலை விபத்துக்குள்ளானது சோனிங்பூர் மாவட்டத்தில் வழக்கமான பயிற்சியில் வீரர்கள் ஈடுபட்டருந்தபோது இந்த விமானம் விபத்துக்குள்ளானதாக பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் தெரிவித்தன அதிலிருந்த இரண்டு விமாளிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டதாகவும் விபத்துக்காள காரணம் குறித்து விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மத நல்லிணக்கழம் வேற்றுமையில் ஒற்றுமை என்ற பண்புமே நமது கலாச்சாரத்தை பிரதிபலிப்பதாகவும் இதை நாட்டு மக்கள் கட்டிக்காக்க வேண்டும் எனவும் குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கைய நாயுடு கூறியுள்ளார் மத்திய பிரதேச மாநிலம் இந்தாரில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர் கல்வியில் சமநிலையையும் சமவாய்ப்புகளையும் ஏற்படுத்த பல்கலைக்கழகங்கள் முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் புதிய கல்கிக்கொள்கையை வடிவமைப்பதற்கு முன் மாநில அரசுகள் அதிக அளவில் அக்கறையுடன் செயல்பட வேண்டும் என்று மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் கேட்டுக்கொண்டுள்ளார் புதிய கல்விக்கொள்கை வரைவு அறிக்கை தொடர்பான மாநில உயர்க்கல்வி மற்றும் தொழில்நுட்பக் கல்வி செயலாளர்கள் பங்கேற்ற கூட்டம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது இக்கூட்டத்தில் பேசிய அமைச்சர் புதிய கல்விக் கொள்கையை வடிவமைப்பதில் மாநில அரசுகளுக்கு முக்கிய பங்கு உள்ளதாக தெரிவித்தார் இந்த கொள்கை நாடுமுழுவதற்குமானது என்று கூறிய அவர் இதில் ஒவ்வொருவரது பங்களிப்பும் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்

ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் வானொலி பாலம் சிறப்பு நிகழ்ச்சியை ஒலிபரப்ப உள்ளது புதுதில்லி வானொலி நிலையத்திலிருந்து இன்று இரவு ஒன்பது முப்பதுக்கு ஒலிபரப்பாகும் இந்த நிகழ்ச்சியில் ஜம்மு சண்டிகர் சென்ளை லக்ளோ கொல்கத்தா மற்றம் மும்பை நிலையங்களிலிருந்து வல்லுநர்கள் பங்கேற்று உரையாற்றவுள்ளனர் இந்த நிகழ்ச்சியை எஃப்எம் கோல்டு அலைவரிசைகளில் கேட்கலாம் இந்தியா வெஸ்ட்இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி மழையால் கைவிடப்பட்டது கயானாவில் நேற்றிரவு நடைபெற்ற இந்த போட்டி மழை காரணமாக தாமதமாக தொடங்கப்பட்டது